பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரிட்டன் பிரதமர் தெரசா மேயை லண்டனில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

பி எல்

நரேந்திரமோடி பிரிட்டன் பிரதமர் தெரசா மேயை லண்டனில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தற்போது மேற்கொண்டுள்ளார் சைபர் பாதுகாப்பு படைப்பாற்றல் திறன் சுகாதாரம் தொழில்நுட்பம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் விசா நடைமுறைகள் குடியிறக்கம் ஆகியவை குறித்து இருதலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர்

லண்டனில் அறிவியல் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் பிரதமர் அங்குள்ள அறிவியலாளர்கள் புதுமைவாதிகள் இந்திய வம்சாவளியினர் கலந்துரையாடுகிறார் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் சார்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் புதிய ஆயுர்வேத அறிவுசார் மையம் ஒன்றும் ஏற்படுத்தப்படுகிறது தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பகவான் பசவேஸ்வராவின் சிலைக்கும் பிரதமர் மாலையிடுகிறார் இதனை தொடர்ந்து பக்கிங்ஹாம் அரண்மனையில் இங்கிலாந்து அரசி ராணி எலிசபெத்தை பிரதமர் சந்தித்து பேசுகிறார்

இந்திய வம்சாவளியினருடன் பாரத் கீ பாத் சப் கே ஸாத் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் பிரதமர் நாளை லண்டனில் காமன்வெல்த் தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இந்தியாவில் தயாரிப்போம் பிரச்சாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அந்நாட்டு வா்த்தக தலைவா்களுடனும் பிரதமர் முக்கிய பேச்சுவாா்த்தைகளை மேற்கொள்கிறார் முன்னதாக தனது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு லண்டன் சென்ற பிரதமர் திரு

நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நீதி வழி நடத்தலில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பெண்கள் மற்றும் சிறுமியருக்கு எதிரான அனைத்து வகை வன்கொடுமைகளும் தகர்த்தெறிய அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் இந்த லட்சியத்தை அடைய கல்வி பெரும் பங்காற்ற முடியும் என்று சுட்டிக்காட்டினார் வைஷ்னோ தேவி பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் மாணாக்கரை விட கல்வியில் சிறந்து விளங்குவதை அவர் பாராட்டினார்

ஓரா முதலமைச்சர் மெஹ்பூபா முப்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் போஷன் அபியான் நாட்டில் அதிகரித்து வரும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஊட்டச்சத்து சவால்களை எதிர்கொள்ளும் போஷன் அபியான் முதலாவது தேசிய குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார் பல்வேறு ஊட்டச்சத்து திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து பாதிப்பு எண்ணிக்கையை குறைக்க மடியும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நாடு குதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னரும் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார் சிசு மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு நாட்டின் வளர்ச்சிக்கு சவாலாகும் என்று கூறிய அவர் இதனை கையாள அனைத்து அரசுத்துறைகளும் இணைந்து செயல்பட்டு உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றார் குழந்தைகளின் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை கையாள சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

சுஷ்மா ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வரும் சனிக்கிழமை சீனா செல்கிறார்

இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

ஸ்டாலின் தமிழகத்தின் தொழில்துறை வரலாற்றில் ஒரு இருண்ட பக்கத்தை அதிமுக அரசு உருவாக்கியிருப்பதாக திமுக செயல்தலைவர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் தமிழகம் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளதாக வெளிவந்த மத்திய அரசின் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மாநிலத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து போய் இருப்பதாக குறை கூறியிருக்கிறார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மிட்டாம்பள்ளி ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திண்டுக்கல்லில் கிராம சுயாட்சி இயக்க தொடக்க விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் இன்று தொடங்கி வைத்தார்

ராஜலட்சுமியை ஆட்சிததலைவர் கௌரவித்தார் மதுரை மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் சித்திரைத்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது

பி எல்